முதலமைச்சர் திரு குமாரசாமியை ஆளுநர் கேட்டுக்கொண்டுள்ளார்

நடப்பு நிதியாண்டுக்கான நிதி மசோதா மக்களவையில் நிறைவேறியது வரிவிதிப்பு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் தொழில் முனைவோருக்கு உதவும் என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

இன்று தொடங்குகிறது

அளிக்கப்படும் என அந்நாடு கூறியுள்ளது

இனி விரிவான செய்திகள் கர்நாடக சட்டப்பேரவையில் இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்குள் பெரும்பான்மையை நிருபிக்குமாறு அம்மாநில முதல்வர் திரு குமாரசாமியை ஆளுநர் வஜுபாய் வாலா கேட்டுக்கொண்டுள்ளார்

அம்மாநில சுட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு குமாரசாமி நேற்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரினார் இது தொடர்பான விவாதம் நேற்று முழுவதும் நடைபெற்ற நிலையில் இன்றும் தொடரும் என அவைத்தலைவர் திரு ரமேஷ்குமார் அறிவித்தார் இதனிஎடயே நம்பிக்கை வாக்கெடுப்பை இன்றைக்குள் நடத்த வேண்டும் என அவைத்தலைவரை ஆளுநர் கேட்டுக்கொண்டுள்ளார் நேற்றைப கூட்டத்தில் பதவியை ராஜினாமா செய்ய கடிதம் அளித்த உறுப்பினர்கள் உட்பட இருபது பேர் அவைக்கு வரவில்லை நடப்பு நிதியாண்டுக்கான நிதி மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது இந்த மசோதாவில் வரி விதிப்பு பிரிவில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டது இது குறித்து பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இம்மசோதாவில் செய்யப்பட்ட திருத்தங்கள் இந்தியாவில் தொடங்குவோம் மற்றும் கடனுதவி திட்டங்களை மேம்படுத்த உதவும் எனக் கூறினார் இத்திருத்தங்களால் வங்கி சாராத நிறுவனங்களை ரிசர்வ் வங்கி வழிமுறைப்படுத்த வழிவகை செய்வதாக தெரிவித்தார் மின்சார வாகனங்கள் வாங்குவதை ஊக்குவிக்கும் வகையில் அதற்கான மானியத்தின் வட்டி குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தொழில் முனைவோர் கடந்த நிதியாண்டில் சந்தித்த பொருளாதார இழப்பை ஈடுசெய்ய இந்த நிதியாண்டில் சலுகைகள் வழங்கப்படும் என நிதியமைச்சர் கூறினார் வேளாண் துறையை மறுசீரமைக்க நிதி ஆணையம் வழங்கும் உதவிகள் மற்றும் ஒதுக்கீடுகளை மாநிலங்களுடன் ஒருங்கிணைக்கவேண்டும் என மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்ளாவிஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்திய வேளாண் துறை மறுகட்டமைப்புக்கான உயர்மட்ட முதலமைச்சர்கள் குழு கூட்டத்திற்குப் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுதொடர்பான வரைவு குறித்து ஆவோசிக்கப்பட்டதாக கூறினார் இந்தக் குழுவின் ஒருங்கிணைப்பாளரான திரு பட்னாவிஸ் வேளான் மற்றும் வர்த்தகத்துறை இடையே ஒருங்கிணைப்பு தேவைப்படுவதாகவும் உற்பத்தியை மேம்படுத்தவும் சந்தை உள்ளிட்ட விவகாரங்களை கையாளவும் இது உதவும் என்றும் கூறினார் அனைத்து மாநிலங்களுக்கு இடையே ஒருங்கிணைப்பு ஏற்பட்டால் மட்டுமே வேளாண் துறையை மறுகட்டமைக்கமுடியும் என்றும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தாா்

இந்திய ரயில்வே துறையின் இந்த தேர்வு பொருளாதார ரீதியில் பின் தங்கியுள்ள வகுப்பினருக்கான இட ஒதுக்கீட்டை உள்ளடக்கி நடத்தப்படும் முதல் தேர்வாக அமைந்துள்ளது

மாணவர்களை அறிவு மேம்பாட்டிற்கு தூண்டும் தீக்ஷாரம் திட்டத்தை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தாா் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் பல்கலைக்கழக மாளியக் குழு அறிவுறுத்தலின்பேரில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் வாயிலாக புதிய சூழலில் புதிய மாணவர்கள் உரிய மூறையில் கல்வி கற்க வாய்ப்பு ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார் இந்த மாணவர்கள் மற்ற மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் நல்ல இணைப்பு ஏற்படுத்திக்கொள்ள இது உதவும் என்றும் அவர் கூறினார்

ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் கல்வித்துறைக்கு எந்த நிதியுதவியும் குறைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார் பாகிஸ்தான் சிறையில் உள்ள இந்தியாவின் குல்பூஷன் ஜாதவ்க்கு இந்திய தூதரக உதவி கிடைக்க அனுமதி அளிக்கப்படும் என அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது பாகிஸ்தான் சட்டங்களுக்கு உட்பட்டு இதுதொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அந்நாடு கூறியுள்ளது அவருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை நிறுத்தி வைத்து சா்வதேச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்து ஜாதவ்க்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை கூறியுள்ளது கடந்த புதன்கிழமை சா்வதேச நீதிமன்றம் ஜாதவ்க்கு வழங்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்ததுடன் அவா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து மறுவிசாரணை செய்யவேண்டும் என்று உத்தரவிட்டது ஜாதவ் க்கு தாமதமின்றி தூதரக உதவி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சா்வதேச நீதிமன்றம் அறிவுறுத்தியது

இப்பாதையில் வாயுக்குழாய்கள் பதிக்கப்படவேண்டும் என்றும் அவர் கூறினார் நேபாளத்திற்கு தேவையாள பெட்ரோலியப் பொருட்கள் வழங்குவதற்கு இத்திட்டம் உதவும் என்றும் அவர் தெிவித்தார்

நேபாளத்திற்கு எளிய வகையில் பெட்ரோலியம் வழங்க இது உதவும்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் தூர்தர்ஷனும் இதளை அஞ்சல் செய்யும் பிரதமரின் ஹிந்தி உரைக்குப் பிறகு அதன் மொழியாக்கம் அனைத்து பிராந்திய மொழிகளிலும் ஒலிபரப்பப்படும் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் திரு நரேந்திர மோடி ஆற்றும் இரண்டாவது உளர இதுவாகும்

இந்த தீர்ப்புக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரு வைகோ மேல்முறையீடு செய்ததையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி திரு ஆதிகேசவலு மனுவை ஏற்றுக்கொண்டு தண்டளைக்கு இடைக்கால தடைவிதித்து உத்தரவிட்டார் அண்மையில் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் திரு வைகோ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தெலங்கானாவில் அவசர காலத்தில் மருத்துவப் பொருட்களை ஆளில்வா சிறியரக விமானங்கள் வாயிலாக விரைந்து வழங்க உதவும் சோதனை திட்டம் தனியார் பங்களிப்புடன் அறிமுகப்படுத்த உள்ளது உலக பொருளாதார நிறுவன ஸமயம் அம்மாநில அரசு மற்றும் தனியாா் நிறுவனத்துடன் இணைந்து நான்காவது தொழில் புரட்சியின் அங்கமாக திட்டம் அறிமுகப்படுத்தப்படவுள்ளது விண்ணிலிருந்து மருந்து என பெயரிடப்பட்டுள்ள இத்திட்டத்தின் வாயிலாக மருந்துப்பொருட்கள் தடுப்பூசிகள் மற்றும் உயிர்காக்கும் ரத்த பைகள் ஆளில்வா விமானம் மூலம் தேவைப்படும் இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்படும் வெஸ்ட் இண்டஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி தொடருக்கான இந்திய அணியை தேர்வு செய்யும் தேர்வுக்குழு கூட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது

இந்தோனேஷியா ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை பி வி சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

ஆடவர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய கற்றில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஹாங்காங்கின் அங்கஸ் யிடம் தோல்வியடைந்தாா்